வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

குடியுரிமை திருத்த சுட்டத்தை திரும்பப்பெற வலியுறுத்தி பல்வேறு எதிர்க்கட்சித் தலைவர்கள் இன்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தை சந்தித்து மனு அளித்தனர்

அனைவருக்கும் குறைந்த செலவில் இணையதள சேவையை வழங்கும் வகையில் தேசிய ப அகண்ட அலைவரிசை இயக்கத்தை மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் இன்று தொடங்கி வைத்தார்

அதிகபட்ச தண்டனை வழங்குமாறு சிபிஐ தில்லி நீதிமன்றத்தை கேட்டுக் கொண்டுள்ளது

இனி விரிவான செய்திகள் குடியுரினம திருத்த சட்டம் குறித்து காங்கிரஸ் இடதுசாரி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி குற்றம் சாட்டியுள்ளார் ஜார்கண்ட் மாநிலம் சாஹேப்கஞ்ச் மாவட்டத்தில் உள்ள பரேய்த்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக் கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் இச்சுட்டத்தின் பெயரால் இஸ்லாமிய மக்களிடையே அச்சத்தை உருவாக்கி வருவதாக தெரிவித்தார் அரசியல் ஆதாயத்திற்காக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அதனை எதிர்க்கட்சிகள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் குடியுரினம திருத்த சுட்டம் எந்தவொரு மதத்திற்கோ குடிமகனுக்கோ எதிரானது அல்ல என்று பிரதமர் உறுதிபட கூறினார் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் நாடுகளில் பல ஆண்டுகளாக இன்னல்களை சந்தித்து அகதிகளாக இந்தியா வந்த சிறுபான்மையினர் மக்களுக்கு குடியுரிமை வழங்க ஏதுவாக இச்சுட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இத்திருத்த சுட்டத்திற்கு எதிராக நடைபெறும் வன்முறை சம்பவங்கள் குறித்து பிரதமர் கவலை தெரிவித்தார் கல்லூரி மாணவர்கள் அரசின் கொள்கைகளை ஜனநாயக முறைப்படி விவாதிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் குடியரிமை திருத்தச் சுட்டத்தை திரும்பப்பெற வலியுறுத்தி காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி தலைமையில் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் இன்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தை சந்தித்து மனு அளித்தனர் திமுக சார்பில் அக்கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் திரு டி ஆர் பாலு மார்க்கசிஸ்டம் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு சீதாராம் யெக்சூரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு டி ராஜா சமாஜ்வாதியின் திரு ராம்கோபால் யாதவ் மற்றும் பல கட்சிகளின் தலைவர்கள் அதில் பங்கேற்றனர் அசாம் தலைநகா் குவஹாத்தியில் சுட்டம் ஒழுங்கு நிலைமை சீரடைந்து வருவதை அடுத்து அங்கு பிறப்பிக்கப்பட்டிருந்த ஊரடங்கு உத்தரவு தளர்த்தப்பட்டுள்ளது குடியுரிஸம சட்டத்திற்கு எதிராக கடந்த சில நாட்களாக நடைபெற்ற வன்முறை சம்பவங்களை அடுத்து அங்கு தற்காலிகமாக முடக்கப்பட்ட இணையதளம் மற்றும் அலைபேசி சேவைகள் இன்று காலை முதல் செயல்பட தொடங்கின இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய வடகிழக்கு மண்டல ரயில்வேயின் தலைமை மக்கள் தொடர்பு அதிகாரி திரு சுபனன் சந்தா மாநிலத்தில் ரயில் போக்குவரத்து சேவையை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகக் கூறினார் மாநிலத்திற்குள் எட்டு பயணியர் ரயில் சேவைகள் இன்று முதல் இயக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் வடகிழக்கு பகுதியில் பத்து விமான நிலையங்களில் விமான போக்குவரத்து சேவைகளும் மீண்டும் செயல்பட தொடங்கியுள்ளது முடக்கப்பட்டிருந்த அலைபேசி மற்றும் இணையதள சேவைகளை மாநிலம் முழுவதும் படிப்படியாக செயல்பாட்டிற்கு கொண்டுவருவது குறித்து பரசீலிக்குமாறு குவஹாத்தி உயர்நீதிமன்றம் அம்மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளது

கடந்த அடுத்து அங்கு பிறப்பிக்கப்பட்டிருந்த மாநிலம் தழுவிய ஊரடங்கு உத்தரவு இன்று தளர்த்தப்பட்டது இதனிடையே அம்மாநில சுட்டப் பேரவை சிறப்புக் கூட்டம் நாளை மறுநாள் நடைபெற உள்ளது குடியுரிமை திருத்த சட்டம் குறித்து விவாதிப்பதற்காக முக்கிய எதிர்க்கட்சிகள் பங்குபெறும் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நாளை காலை சென்னையில் நடைபெறும் என்று திமுக அறிவித்துள்ளது இந்த அனைத்துக் கட்சிக் கூட்டம் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என்று அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குடியுரிமை திருத்தச் சட்டத்தை எதிர்த்து நாடு முழுவதும் நடைபெற்று வரும் போராட்டங்கள் மற்றும் வன்முறை சம்பவங்களை விசாிப்பதற்கு சிபிஐ அல்லது நீதிமன்ற கண்காணிப்பிலான விசாரணைக் குழுவை ஏற்படுத்த வேண்டுமென்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக் கொண்டுள்ளது தில்லியில் உள்ள அவிகர் முஸ்லீம் பல்கலைக்கழகம் மற்றும் ஜாமியா மில்லியா இஸ்லாமியா பல்கலைக்கழகங்களில் காவல்துறையினர் அத்துமீறி மாணவர்களை தாக்கியதாக கூறப்படும் சம்பவங்கள் குறித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களையும் விசாரிக்க நீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ளது அனைவருக்கும் குறைந்த செலவில் அகண்ட அலைவரிசை சேவையை வழங்கும் வகையில் தேசிய பிராட் பேண்ட் இயக்கத்தை மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அளமச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் இன்று தொடங்கி வைத்தார்

இத்திட்டம் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்றும் கிராமப் புறங்களில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை உருவாக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் நாட்டின் கட்டமைப்பை வலுப்படுத்தம் வகையில் மாணவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வுகாணும் ஆய்வகங்களாக பல்கலைக் கழகங்கள் திகழ வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் தில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற மத்திய பல்கலைக் கழக துணைவேந்தர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் சர்வதேச தரத்தில் மாணவர்கள் தங்களின் திறன்களை மேம்படுத்திக் கொள்ளும் வகையில் தொடர்ந்து அவர்களுக்கு சிறப்பான கல்வி அளிக்கப்பட வேண்டியது அவசியம் என்று கூறினார் மாணவர்கள் தங்களை சமூக பணிகளில் ஈடுபடுத்திக் கொள்வதில் ஆர்வம் காட்ட வேண்டும் என்றும் வேலை வாய்ப்பை வழங்குபவர்களாக உயர வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டார் நிர்பயா பாலியல் வன்கொடுமை வழக்கில் உச்சநீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்ட மரண தண்டனையை மறுசீராய்வு செய்யக்கோரி குற்றவாளி ஒருவன் தாக்கல் செய்த மனுவை விசாரிக்கும் அமர்வில் இருந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ போப்தே விலகிக் கொண்டுள்ளார் இந்த சீராய்வு மனுவை மற்றொரு அமர்வு விசாரிக்கும் என்று தலைமை நீதிபதி போப்தே நீதிபதி ஆர் பானுமதி நீதிபதி அசோக் பூஷன் அடங்கிய அமர்வு கூறியுள்ளது பாதிக்கப்பட்ட பெண்ணின் தாயார் சார்பில் ஆஜராகிய வழக்கறிஞர் தனது உறவினர் என்ற காரணத்தால் தாம் இந்த வழக்கு விசாரணையில் இருந்து விலகிக் கொள்ள முடிவெடுத்ததாக தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ போப்தே தெரிவித்துள்ளார் இந்த சீராய்வு மனு மற்றொரு அமர்வு முன் நாளை காலை விசாரணைக்கு வருகிறது

இந்த தொகுதிகளில் வரும் வெள்ளிக்கிழமை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது பிஜேபி ஜர்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஜார்க்கண்ட் விகாஸ் மோர்ச்சா உள்ளிட்ட பல்வேறு கட்சித் தலைவர்களும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர்

பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்கும் வகையில் குற்றவாளியின் நிதிநிலை தொடர்பான ஆவணங்களை பரிசீலிக்க நீதிமன்றம் முடிவு செய்துள்ளது இதனிடையே குற்றவாளிக்கு ஆயுள்தண்டனை வழங்க வேண்டும் என்று மத்திய புலனாய்வுத்துறை நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது

ஒருங்கிணைந்த வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வரும் திங்கட்கிழமை அதிகாரப்பூர்வமாக வெளியிடுகிறது

இவற்றை பரிசீலனை செய்து வரும் பிப்ரவரி மூன்றாம் தேதிக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்றும் கால வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது

இந்தோ நேபாள் எல்லைப் பகுதியில் லேசர் வேலி அமைக்கும் பணிகள் இன்று தொடங்கியது புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய சாஸ்தர சீமாபால் படையின் தலைம இயக்குநர் திரு ராகேஷ் சந்த்ரா எல்லைப் பகுதிகளில் இருந்து முறையாள அனுமதி பெறாமல் நாட்டிற்குள் நுழைபவர்களை தடுக்கும் நோக்கில் இந்த வேலி அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாக கூறினார் அடுத்த ஆண்டு டோக்யோவில் நடைபெறும் ஒலிம்பிக் ஹாக்கி போட்டியின் அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது